காரக்பூரில் உள்ள இந்திய தொழில்நுட்பக் கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார்

தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் பாதுகாப்புப் பணிக்காக முன்னதாகவே மத்திய பாதுகாப்புப் படையினர் அனுப்பப்படுவது வழக்கமான நடைமுறை என்று தலைமைத் தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது தமிழக அரசின் வரும் நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது

வென்றது இனி விரிவான செய்திகள் குஜராத் மாநிலம் காந்திநகரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற உள்ள பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் சிறப்பு விருந்தினராகக் கலந்து கொள்கிறார்

பில் பட்டங்களையும்

இந்நிகழ்ச்சியில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர் காரக்பூரில் உள்ள இந்திய தொழில்நுட்பக் கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோட இன்று பங்கேற்கிறார்

இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு நிதின் கட்கரி நுகர்வோர்களுக்குத் தேவையாள ஊரகப் பொருட்களை அறந்து அதனை சந்தைப்படுத்துவது குறித்து மேலும் கண்டறிப வேண்டுமென்று வலியுறுத்தினார் உள்நாடு மற்றம் வெளிநாடுகளில் இப்பொருட்களை விற்பனை செய்வதற்கு இணையதளம் உருவாக்கப்பட வேண்டுமென்றும் அவர் கூறினார்

இதுகுறிதது டுவிட்டரில் பதிவிட்டுள்ள மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஹர்திப்சிங் பூரி

மக்களவை மற்றும் சுட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி பாதுகாப்புப் பணிக்காக முன்னதாகவே மத்திய பாதுகாப்பு படையினர் அனுப்பப்படுவது வழக்கமான நடைமுறை என்று தலைமைத் தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது மேற்குவங்க மாநிலத்திற்கு மத்திய பாதுகாப்பு படையினர் அனுப்பப்படுவது குறித்து ஊடகங்களில் செய்திகள் வெளியானது

சோமாலியா நாட்டில் விரைவில் தேர்தல் நடத்துவதற்கான ஆக்கப்பூர்வமான பேச்சுக்கள் தொடங்கப்பட வேண்டுமென்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது இதுகுறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் பேசிய இந்தியப் பிரதிநிதி திரு டி எஸ் திருமூர்த்தி சோமாலியா நாட்டில் தேர்தல் நடத்துவது குறித்து அம்நாட்டுத் தலைவர்கள் விரைவில் முடிவெடுப்பார்கள் என்று எதிர்பார்ப்பதாகக் கூறினார் தற்போதைய சசூழலில் அந்நாட்டில் எவரும் வன்முறையில் ஈடுபடக் கூடாது என்று இந்தியாவின் சார்பில் அவர் வலியுறுத்தினார் தேர்தல் நடத்த தாமதிப்பதன் மூவம் அங்குள்ள தீவிரவாத அமைப்பினரே பயனடைவார்கள் என்றும் திரு டி எஸ் திருமூர்த்தி கூறினார் மஹாராஷ்ட்ரா மாநிலத்தில் மீண்டும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளதாக வெளியான தகவல்களை அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு அனில் தேஷ்முக் மறுத்துள்ளார் இதுபோன்ற வதந்திகளை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார் இத்தொடர்பாக மஹாராஷ்ட்ரா மாநிலத்தின் சைபர் குற்றட்பிரிவு கண்காணித்து வருவதாகவும் அவர் தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தமிழக அரசின் வரும் நிதியாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட் அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது பொறுப்பு நிதித்துறைக்கு வகிக்கும் துணைமுதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் காலை பதினோரு மணியளவில் இதனை தாக்கல் செய்கிறார் தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடைபெற உள்ளதால் புதிய அரசு பொறுப்பு ஏற்கும் வரையிலான காலத்தில் ஏற்படக்கூடிய அரசின் செலவினங்களுக்காக இடைக்கால பட்ஜெட் அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது மேலும் மறைந்த தலைவா்கள் வ உ சிதம்பரனார் டாக்டர் பி கப்பராயன் ஒமந்துர் ராமசாமி ரெட்டியார் ஆகியோரின் திருவுருவப் படங்களை சுட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைக்க உள்ளார் விழுப்புரத்தில் டாக்டர் ஜெ ஜெயலலிதா பல்கலைக் கழகத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தாா்

தரையிலிருந்து வாளில் உள்ள இலக்கை தாக்கி அழிக்கக்கூடிய இரண்டு ஏவுகணைகளை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வெற்றிகரமாக சோதித்தது ஒடிஷா மாநிலம் சந்திப்பூரை ஒட்டிய கடற்கரைப் பகுதியில் இந்த சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலத்திலிருந்து காலியாக இருந்த இரண்டு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு பிஜேபி உறுப்பினர்கள் திரு தினேஷ்சம்ந்தர ஜமல்பாய் மற்றும் ராம்பாய் மொக்காரியா ஆகியோர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் பிஜேபி வேட்பாளர்களைத் தவிர வேறு யாரும் வேட்பு மனு தாக்கல் செய்யாததால் அவர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது

உத்தரப்பிரதேச மாநிலம் ஜேவரில் ஆறு ஒடுதளங்களுடன் கூடிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய விமான நிலையம் அமைக்க அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது இதற்காக அடுத்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது அயோத்தியா விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்றியமைக்கும் வகையில் நூற்றியோரு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளது

பதக்கப்பட்டியலில் உஸ்பெக்கிஸ்தான் முதலிடம் பெற்றது ஐஎஸ்எல் கால்பந்துப் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது நேற்று நடைபெற்ற ஹைதராபாத் மோகன் பகாள் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது